தமிழகத்தில் மருத்துவ பாடப்பிரிவுகளில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு ஏழரை சதவிகித உள் ஒதுக்கீட்டிற்கு ஆளுநா் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளார்

நடைமுறைப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பிரதமர் திரு நரேந்திமோடி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து உணவு பூங்காவை இன்று தொடங்கிவைத்தார்

தஞ்சை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பன்வாரிலால் புரோஹித் தமிழகத்தில் மருத்துவ பாடப்பிரிவுகளில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு ஏழரை சதவிகித உள் ஒதுக்கீட்டிற்கு ஆளுநா் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளார் நாட்டின் தலைமை வழக்கறிஞரிடம் இதுதொடர்பான சட்ட நுணுக்கங்களை விவாதித்ததன் அடிப்படையில் இந்நடவடிக்கை

முன்னதாக மாநில அரசு இதற்கான அரசாணையை நேற்று பிறப்பித்திருந்தது முதலமைச்சர் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு ஏழரை சதவிகித உள் ஒதுக்கீட்டை இந்த ஆண்டே நடைமுறைப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

காவிரி குண்டாறு திட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மிகுந்த பயனளிக்க கூடியதாக அமையும் என்று தெரிவித்த முதலமைச்சர் மீனவர்களின் வாழ்வதாரத்தை மேம்படுத்த அதிகளவில் நிதி ஒதுக்கீடு செய்து அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சா் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சா்கள் டாக்டர்

விஜயபாஸ்கர் திரு செல்லூர் கே ராஜு திரு

முன்னதாக இன்றுகாலை மதுரை கோரிபாளையத்தில் உள்ள தேவரின் சிலைக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடா்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள தேவா் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஸ்டாலின் மருத்துவ படிப்பில் ஏழரை சதவிகித உள் ஒதுக்கீடு விவகாரத்தில் சட்ட சிக்கல் ஏற்படாமல் அரசாணையை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளா் மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முன்னதாகவே இந்த உள் ஒதுக்கீட்டு அரசாணையை வெளியிட்டிருக்க வேண்டும் என்றார்

சென்னை நந்தனத்தில் உள்ள தேவரின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப்படத்திற்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

உடுமலை கே

சூளேஸ்வரன் பட்டியில் இன்று பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் ஏழை எளிய மகளிருக்கு நாட்டுக்கோழிகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார்

மதுரை மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக திரு அன்பழகன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக திரு

தர்மபுரி ஆட்சியராக பொறுப்பேற்றுக்கொண்ட கார்த்திகா மத்திய மாநில அரசுகள் மக்கள் நலத்திட்டங்கள் முழுமையாக பொதுமக்களை சென்றடைய வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்று தெரிவித்தார் விடுப்பு பயண சலுகை மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாமல் மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகள் மற்றும் தனியார்துறை ஊழியர்களுக்கும் விடுப்பு பயண சலுகை திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது

தனியார் துறைகளிலும் பணி ஒப்பந்தத்தில் இந்த திட்டம் இணைக்கப்பட்டால் பணியாளர்கள் இந்த விடுப்பு பயண சலுகைகளை கோரமுடியும்

நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து உணவு பூங்காவை சற்றுமுன் திறந்துவைத்தார்

ஆரோக்கிய வனம் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த வளர்ச்சித் திட்டங்களையும் பிரதமர் இன்று தொடங்கிவைத்தார் முன்னதாக காந்தி நகரில் மறைந்த அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் கேஷுபாய் பட்டேலுக்கு பிரதமர் அஞ்சலி செலுத்தினார் தொடா்ந்து சபா்மதி ஆற்றங்கரையில் நிறுவப்பட்டுள்ள சா்தாா் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலைக்கு நாளை மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார் பின்னர் பட்டேலின் சிலை சபர்மதி ஆற்றங்கரை இடையே நீர்வழி விமான போக்குவரத்தையும் பிரதமர் நாளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் மத்திய காவல்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் பிரதமர் இந்திய குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார் இந்நாளையொட்டி நாடுமுழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் கோவிட் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி ஒற்றுமை உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வதுடன் வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகளையும் நடத்த வேண்டும் என பல்கலைக்கழக மானியக்குழு செயலர் திரு ரஜனீஷ் ஜெயின் கூறியுள்ளார்

முதல்கட்டமாக ஒரு கோட்டத்தில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் தற்போது அனைத்து கோட்டங்களிலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது இதன் ஒருபகுதியாக ஒவ்வொரு ரயிலிலும் பயணம் செய்யும் மகளிரின் தகவல்கள் ரயில்வே பாதுகாப்பு படையிடம் முன்கூட்டியே ஒப்படைக்கப்படும் உலக சிக்கன நாள் உலக சிக்கன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி தமிழக மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்வு வளம்பெற அஞ்சலகங்களில் சிறு சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் சிக்கனத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

தென் மாவட்டங்களில் ஒருசில இடங்களிலும் வட கடலோர மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது

இந்த பிரச்சினைக்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன

ப் சுற்றுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் இப்போட்டி முக்கியத்துவம் பெறுகிறது